நிறைவேற்றப்பட்டது மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மக்களவையில் குடியுரிமை சுட்டத்திருத்த மசோதா நீண்ட விவாதங்களுக்கு பிறகு நேற்று இரவு நிறைவேறியது

பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள சிறபான்மையினருக்கு மத ரீதியாக சிக்கல் ஏற்படுவதாக தெரிவித்தார் இச்சுட்டம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறபான்மயினருக்கு எதிரானது அல்ல என்று அவர் கூறினார் இவங்கை தமிழர்கள் குறித்து குறிப்பிட்டு பேசிய திரு அமித்ஷா வால் பகதுர் சாஸ்திரி ஸ்ரீமாவ் பன்டார நாயகா ஒப்பந்தத்தின்படி வட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்திய குடியரிமை பெற்றதாக தெரிவித்தார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது குறித்து டிவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கூறியுள்ளார் நாட்டில் பழங்காலமாக பின்பற்றப்பட்டுவரும் மனித நேய நம்பிக்கையின் அடிப்படையில் இச்சுட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் நன்ற தெரிவித்துள்ளார் இம்மசோதாவின் அம்சங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குடியரிமை திருத்த சுட்டத்தின் மூலம் மத ரீதியாக சிக்கல்களை எதிர்கொண்டுவரும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்காளிஸ்தான் நாடுகளை சேர்ந்த சிறுபான்மையினர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு வழிவகை ஏற்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மசோதாவை ஆதரித்த ஒவ்வொருவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக்கொள்வதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிரானது என்றும் அரசியல் நலுனுக்காகவே இதனை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கொண்டுவந்துள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு நவாப் மாலிக் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது

தேர்தல் பிரச்சார நிறைவு நாளான இன்று பிஜேபி மூத்த தலைவர் திரு ஷிவ்ராஜ் சிங் சவுரான் காங்கிரஸ் தலைவர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு ராஜ் பப்பர் ஜார்கண்ட் முக்தி மோச்சா தலைவர் திரு சிபு சோரன் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் நாட்டில் கல்வி நிலையங்களில் பாலின கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புது தில்லியில் நடைபெற்ற பள்ளிக் கல்வி குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் பாலின கல்வி மூலம் சிறுவயது முதலே குழந்தைகள் எதிர்பாலினத்தை சேர்ந்தவர்களிடம் எவ்வாறு நடந்தகொள்ள வேண்டுமென கற்றுகொள்ள முடியும் என்று தெரிவித்தார்

கற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிக்க கற்பித்தல் மற்றம் பயிற்சி முறையில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ப திறன் இல்லாதது குறித்து கவலை தெரிவித்த குடியரசுத் துணைத் தலைவர் தொழில் முனைவோர் கல்வி மற்றும் பயிற்சி மூலம் இளைஞர்களை வேலையை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை அளிப்பவர்களாக உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார்

மொத்த விற்பனையாளர்களுக்கான இருப்பு அளவு தொடர்ந்து நீடிக்கும் என்று அறிவித்துள்ளது வெங்காயத்தை இறக்குமதி செய்பவர்களுக்கு கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்படவில்லை வெளிச்சந்தையில் கலபமாக வெங்காயம் கிடைப்பதற்காக இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதுக்கல்காரர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண் காவல் துறையினர் இடம் பெறும் காவல் துறை மீட்பு வாகனம் என்ற சேவையை அறிமுகப்படுத்த அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது

இதனை அம்மாநில காவல் துறை தலைமை இயக்குநர் திரு ஓ பி சிங் அறிவித்துள்ளார் நள்ளிரவில் தனியாக செல்லும் பெண்களை இந்த வாகனத்தின் மூலம் வீட்டில் பாதுகாப்பாக சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

மகாராஷ்டிராவில் நிதி பற்றாக்குறை காரணமாக சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் பாதிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மும்பையில் நேற்று சுகாதாரத்துறை கூட்டம் நடைபெற்றது

நிமோனியா தடுப்பு ஊசி போடுவதற்கு தேவையான நிதியை விடுவித்து உத்தரவிட்டார்

பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களுக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் லக்ளோ இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் தேசிய தலைமைப்பண்பு விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்றார் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்டம் ககாதாரம் கல்வி மகளிருக்கு அதிகாரமளித்தல் சமூக நீதி போன்ற துறைகளில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடு பொருளாதார வலிமை அறிவியல் திறமை கலாச்சாரம் மற்றும் பன்முகத் தன்மையை உலக நாடுகள் அறிந்திருப்பதாகவும் அவர் கூறினார் எனினும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வது போன்றவற்றிற்கு கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் குடியரகத் தலைவர் தெரிவித்தார் வருங்காலத்தில் நாட்டின் சிறந்த தலைவர்களை உருவாக்க ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களால் மட்டுமே முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது

இதற்கிடையே போட்டியின் நிறைவு விழா காத்மண்டுவில் உள்ள தசரதா ரங்ஷாவா எமதானத்தில் இன்று நடைபெற உள்ளது